அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல பகுதிகளில் வெள்ள நீர் வடியத் தொடங்கியுள்ளது

ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட கஷ்மீரைச் சேர்ந்த இளைஞரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு நாடு கடத்தியுள்ளது

பதக்கத்தை வென்றது இன்று மல்யுத்தம் தப்பாக்கி கடுதல் டென்னிஸ் பேட்மிண்டன் உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர்

கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து அனைவரையும் மீட்கும் வரை அதற்கான பணிகள் தொடரும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கூறியுள்ளார் இதனிடையே பெரும்பாலன ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் வெள்ள நீர் வடிய தொடங்கி இருப்பதாக தகவல்கள் தெிவிக்கின்றன

இவை இன்று சென்றடையும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது கேரள மாநிலம் எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரதத்திலிருந்து கொல்கத்தாவிற்கு இன்று இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது இதனிடையே மாநிலத்தில் அனைத்து வழித்தடங்களும் இன்று சீரமைக்கப்பட்டு மாலை முதல் வழக்கமான ரயில்போக்குவரத்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொக்சி கடற்படை தளத்திலிருந்து பயணிகள் விமான போக்குவரத்து இன்று முதல் தொடங்கவுள்ளது

இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய கடலோர காவல் படை அதிகாரி மகாராஷ்டிர மாநில அரசு மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மக்களிடம் இருந்து பெறப்பட்ட நிவாரணப் பொருட்களுடன் சங்கல்ப் என்ற இந்த கப்பலில் இன்று கொச்சி துறைமுகம் சென்றடையும் கூறினார்

இதேபோல் எட்டு வட்சும் லிட்டர் குடிநீருடன் கப்பல் ஒன்றும் இன்று கேரளாவிற்கு செல்கிறது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கொள்கைகள் பொருளாதாரத்தை ஸ்திரமற்ற தன்மைக்கு கொண்டு சென்றுவிட்டதாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம்சாட்டியுள்ளார் முகநாலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காங்கிரஸ் ஆட்சியில் நிதிநடைமுறைகளில் சமரசங்கள் செய்துக்கொள்ளப்பட்டதாகவும் வங்கிகள் உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் பொறுப்பற்ற முறையில் கடன்களை வழங்கியதாகவும் கூறியுள்ளார்

இன்று அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாரமலுடன் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேச்சு நடத்தவுள்ளார் கெரிய தீபகற்பத்தில் தற்போது நிலவும் சூழல் தொடர்பாகவும் இந்தாண்டு இறுதியில் இந்தியாவும் ஜப்பானும் மேற்கொள்ள உள்ள கூட்டு ரானுவ பயிற்சி தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஐந்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் சண்டகரில் இன்று நடைபெறுகிறது ஹரியானா அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்தில் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்திரகாண்ட் ஹிமாச்சலப்பிரதேசம் ஆகிய மாநில முதலமைச்சர்களும் சண்டிகர் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாக அதிகாரிகளும் இதில் பங்கேற்கின்றனர்

அதைத் தொடர்ந்து மாநிலங்கள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த ஹரியானா முதலமைச்சர் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார்

மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்கும் பிரார்த்தனை கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இதில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுக்களும் பங்கேற்கின்றனர்

இதில் மத்திய உள்துறை அமைக்கா் திரு ராஜ்நாத்சிய் உத்திரபிரதேச முதலமைக்கா் திரு யோகி ஆதித்யநாத் அடல் பிஹாரி வாஜ்பாயின் உறவினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் முன்னதாக வாஜ்பாயின் அஸ்தி உத்திரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் நேற்று கரைக்கப்பட்டது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ல் ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட இப்ரான் அகமது என்பவரை அந்நாட்டு அரசு இந்தியாவுக்கு நாடு கடத்தியுள்ளது கடந்த ஆண்டு இதே குற்றச்சாட்டின் பேரில் மத்திய கஷ்மீரைச்சேர்ந்த அஸ்கர் உல் இஸ்லாம் என்ற நபர் திருப்பி அனுப்பப்பட்டார் அதைத் தொடர்ந்து மே மாதம் துருக்கியிலிருந்து ஐ எஸ் அமைப்பிற்கு ஆதராக செயல்பட்ட புறீநகரைச் சேர்ந்த ஹப்சான் பர்வேஸ் என்பவர் திருப்பி அனுப்பப்பட்டார் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நாடுகடத்தப்பட்டுள்ள இப்ரான் அகமது பழைய ஸ்ரீநகின் சத்தத்பால் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் துபாயிலிருந்து ஒமலுக்கு சென்றபோது துபாய் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் சமூக வளைதளங்களில் ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக அவர் கருத்துக்களை பதிவு செய்து வந்தார் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் தேசிய பாதுகாப்பு முகமை உள்ளிட்ட அமைப்புகள் விசாரணை நடத்திய பின்னர் ஜம்மு கஷ்மீர் மாநில காவல்துறையினரிடம் அவர் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கவச வாகனங்களை தாக்கி அழிக்கக் கூடிய ஹெலினா ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை ராஜஸ்தான் மாநிலம் பென்ரானிலிருந்து பரிசோதிக்கப்பட்டது குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக பாதுகாப்பு துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பிற்கும் ராணுவத்திற்கும் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திருமதி நிாமலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளுடன் சுமூக உறவை ஏற்படுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் கூறியுள்ளார் பதவியேற்ற பின் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் பாகிஸ்தான் எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவால்களை சமாளிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் அமெிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு ஜான் போல்டன் தமது வெளிநாட்டு பயணத்தை முதல்கட்டமாக இஸ்ரேல் சென்றடைந்தாா் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின்நோத்தன் யாகூவுடன் ஈரான் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேச்சு நடத்தினார் அவர்கள் இருவரும் இன்றும் பேச்சுவார்த்தை தொடர திட்டமிட்டுள்ளனர்

எளினும் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு தீவிரவாதிகள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே அது கடைபிடிக்கப்படும் என்று அவர் கூறினார் ஆப்கானிஸ்தான் அதிபரின் இந்த அறிவிப்பு குறித்து நேட்டோ படைகளின் செயலாளர் திரு ஜென்ஸ் ஸ்டோலன்பர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் தாலிபான்களுடன் சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ள ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப்களியின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா வரவேற்பு தெரிவித்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் தாலிபான் தீவிரவாதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய அமெரிக்கா தயராக உள்ளது என்றார்

நேற்று அங்கு கனமழை பெய்த நிலையில் தொற்று நோய்களை தடுக்க உரிய உஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நோய் அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்தேனேஷியாவில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர்

ஆசிய விளையாட்டு போட்டியில் நேற்று இந்தியா ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெங்கலப் பதக்கத்தை வென்றது தற்போதுபதக்கப் பட்டியலில் இந்தியா ஒன்பதாவது இடத்தில் உள்ளது

ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ரவிக்குமார் மற்றும் தீபக் குமார் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் மல்யுத்தத்தில் இந்தியாவின் வினேஷ் போகத் சாக்சி மாலிக் பூஜா தண்டா பிங்கி மற்றும் ஸ்மீத் மாலிக் ஆகியோர் தத்தமது எடை பிரிவில் பங்கேற்கின்றனர் ஜம்னாஸ்டிக் பேட்மிண்டன் டென்னிஸ் நீச்சல் கபடி உள்ளிட்ட பல போட்டிகளிலும் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர்

ஆடவர் ஹாக்கிப் பிரிவில் இந்திய அணி இந்தோனேஷியாவை இன்று எதிர்கொள்கிறது